குறைபாடுள்ள மனுக்கள் தாக்கல் செய்வது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது

பூநீநகள் தலைமைச் செயலகமும் அரசு அலுவலகங்களும் இன்று முதல் செயல்பட ஜம்மு கஷ்மீர் ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார்

இயக்கம் தொடங்கப்பட வேண்டுமென்று கற்றுக்குழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் தெரிவித்துள்ளார்

அனுசரிக்கப்படுகிறது

இந்த பிரிவு நீக்கப்பட்டதை எதிர்த்து வழக்கறிஞர் திரு எம் எல் ஷர்மா மனு தாக்கல் செய்திருப்பதில் அர்த்தம் இல்லை என்று தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகோய் தலைமையிலான அமர்வு தெரிவித்தது வழக்கறிஞா்கள் தாக்கல் செய்துள்ள ஆறு மனுக்களில் உள்ள குறைபாடுகளை சரி செய்யுமாறு உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் விசாரணையை ஒத்திவைத்தது

ஊடக கட்டுப்பாடுகள் மற்றும் இது தொடர்பான மற்ற விஷயங்கள் குறித்த மனுக்களை விசாரிப்பதாக கூறிய நீதிபதிகள் தேதி எதையும் குறிப்பிடாமல் விசாணையை ஒத்திவைத்தனா் இதற்கிடையே ஜம்மு கஷ்மீரில் நிலைமை நாளுக்கு நாள் முன்னேறி வருவதாகவும் கட்டுப்பாடுகள் படிப்படியாக தளர்த்தப்படும் என்றும் மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்தது ஸ்ரீநகரில் உள்ள தலைமைச் செயல்பாக செயல்படவும் அரசு அலுவலகங்கள் இன்று முதல் பணிகளை தொடங்கவும் ஜம்மு கஷ்மீர் ஆளுநர் திரு சத்யபால் மாலிக் உத்தரவிட்டுள்ளார் அரசு ஊழியர்கள் பணிக்குச் செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டுமென்றும் அவர் பணித்துள்ளாா் இன்றைய தொழுகையின்போது இருக்கும் நிலைமையை பொறுத்து கட்டுப்பாடுகள் தளா்த்தப்படும் என்று தெரிகிறது நேற்று நடைபெற்ற குதந்திரதின நிகழ்ச்சி மற்றும் பாதுகாப்பு நிலைமை குறித்து ஸ்ரீநகரில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தமது ஆலோசகர்கள் மற்றும் தலைமைச் செயலாளருடன் ஆய்வு செய்த பின் திரு சத்யபால் மாலிக் இந்த உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார்

எந்த பகுதியிலும் நேற்று அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறவில்லை விழாவை சீர்குலைக்கும் முயற்சிகளை வலுவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் முறியடித்தன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கும் காலத்தில் மக்களின் ஒத்துழைப்புக்கு நன்றி தெரிவித்துள்ள ஆளுநர் இவை படிப்படியாக தளர்த்தப்படும் என்று உறுதியளித்துள்ளார் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்கள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்கான மக்கள் இயக்கம் தொடங்கப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் தெரிவித்துள்ளார் இலக்கை எட்டுவதற்கான பிரச்சாரத்திற்கு திட்டமிட மாமநில அரசுகள் மற்றும் இந்த சும்பந்தப்பட்டவர்களுடன் தொடர்ச்சியாக கூட்டங்கள் நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார் பிரதம் திரு நரேந்திரமோடி தமது சுதந்திரதின உரையில் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை மக்கள் கைவிட வேண்டுமென்று வலியுறுத்தியதோடு சுற்றுச்சூழலை பாதுகாக்க சணல் மற்றும் துணி பைகளை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொண்டார் இதைத் தொடர்ந்து பிரேசில் தலைநகர் சாவோபாவோவில் நேற்று நடைபெற்ற சுதந்திரதின விழாவில் உரையாற்றிய திரு ஜவடேக்கர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார்

சிரியாவுக்கு சுட்ட விரோதமாக கச்சா எண்ணெய் கடத்திச் சென்றதாக கூறி ஈரான் எண்ணெய் கப்பலை இங்கிலாந்து அதிகாரிகள் சிறைப்பிடித்தனர்

லண்டனில் உள்ள இந்திய தூதரகத்துடன் இதுதொடர்பாக பேசியதாகவும் இந்தியர்கள் விடுதலை செய்யப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான இணையவழி குற்றங்களை தடுப்பதற்காக முதலாவது சோதனைக்கூடத்துடனான பயிற்சி மையம் நாகாலாந்தில் திறக்கப்பட்டுள்ளது திமாப்பூர் மாவட்டத்தின் சுமோகெடிமா வில் உள்ள காவல் பயிற்சி பள்ளியில் இந்த மையத்தை துணை முதலமைச்சர் திரு ஒய் பாட்டோன் திறந்து வைத்தாா் வழக்கமான காவல்துறை பணிகளுக்கு பெரும் சவாலாக இணையவழி குற்றங்கள் இருக்கின்றன என்று குறிப்பிட்ட அவர் இதனை சமாளிக்க காவல்துறையில் பணியாற்றுவோர் தங்களின் திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டுமென்று கூறினார் அறியானம காரணமாக பெரும்பாலான மக்கள் இணைய குற்றங்களுக்கு ஆளாகிறா்கள் என்று தெரிவித்த திரு பாட்டோன் இது குறித்து விழிப்புணா்வை ஏற்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றார்

இதனைபொட்டி புதுதில்லியில் உள்ள வாஜ்பாய் நினைவிடத்தில் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா உள்ளிட்ட மத்திய அமைச்சள்கள் பிஜேபி செயல் தலைவர் திரு ஜே பி நட்டா மற்றும் அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் மலரஞ்சலி செலுத்தினர் கொல்கத்தாவில் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ள நிகழ்ச்சி ஒன்றில் முன்னாள் பிரதமர் அடல்பிகாரி வாஜ்பாயின் உருவப் படத்தை குடியரகத் துணைத் தலைவர் திரு எம் வெங்கப்யா நாயுடு திறந்து வைக்கிறார் பிஜேபி யின் மதிப்புமிகு தலைவராக வாழ்ந்த வாஜ்பாய் சென்ற ஆண்டு இதேநாளில் உயிா்நீத்தாா் அவர் மூன்று முறை பிரதமராக பதவி வகித்தார்

அந்த மகத்தான தலைவரின் நினைவாக நாடு முழுவதும் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் இந்தப் பகுதியில் இயல்பு நிலை திரும்பி வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர்

வடகொரியா இன்று இரண்டு ஏவுகணை சோதனைகளை நடத்தியுள்ளது இலக்கு நிர்ணயிக்கப்படாத இந்த ஏவுகணைகள் கடல் பகுதியில் செலுத்தப்பட்டன ஜப்பானின் கடல் என்று அறியப்படும் தாங்சோன் மாகாணத்தின் கிழக்குக் கடல் பகுதி அருகே இந்த ஏவுகணை சோதனைகள் நடத்தப்பட்டதாக தென்கொரிய ரானுவம் தெரிவித்துள்ளது நிலைமையை கண்காணித்து வருவதாகவும் கூடுதலாக ஏவுகணைகள் செலுத்தப்படுகிறதா என்பதை கவனித்து வருவதாகவும் தென்கொரிய ரானுவத்தின் கூட்டு தளபதி தெரிவித்துள்ளாா் அமெரிக்க நாடாளுமன்ற பெண் உறுப்பினா் ரஷீதா தாலிக் மற்றும் இஹான் ஒமா் இஸ்ரேல் வருவதற்கு தடை விதிப்பதென அந்நாடு முடிவு செய்துள்ளது இவர்கள் இருவரும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்குக்கரை பகுதியில் பயணம் செய்ய திட்டமிட்டிருந்தனர் இவர்களின் செயல்பாடுகள் இஸ்ரேலுக்கு எதிரானவை என்பதால் பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகுடன் ஆலோசனை நடத்திய பின் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக இஸ்ரேல் உள்துறை அமைச்சர் திரு ஆர்யே டேரி தெரிவித்தார்

இது பாலஸ்தீன மக்களின் உரிமைகள் மீதான தாக்குதல் என்றும் அது கூறியுள்ளது முடிவுகள் மேற்கொள்வோரையும் செயல்பாட்டாளர்களையும் தடுப்பதாக இந்த முடிவு உள்ளது என்றும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது ஹாங்காங்கில் நடைபெறும் ஜனநாயக ஆதரவு போராட்டங்கள் ஒடுக்கப்படுவது குறித்து அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்ப் கவலை தெரிவித்துள்ள நிலையில் பதற்றமான சூழ்நிலை இருக்கும்போது அதனை வேடிக்கைப் பார்க்க முடியாது என்று சீனா எச்சித்துள்ளது

ஹாங்காங்கில் தியானன்மென் சதுக்கத்தை மீண்டும் உருவாக்குவதாக சீனாவை குற்றம்சாட்டியுள்ளார் இந்திய கிரிக்கெட் அணிக்கான பயிற்சியாளரை தேர்வு செய்வதற்கான நேர்க்காணல் மும்பையில் நடைபெற்று வருகிறது இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் கபில் தேவ் தலைமையிலான கிரிக்கெட் ஆலோசனைக் குழு இந்த நேர்காணலை நடத்துகிறது